அகமதாபாத் ரசாயன தொழிற்சாலை தீ விபத்தில் ஒன்பது தொழிவாளர்கள் உயிரிழந்தனர்

இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளனர்

செயல்பாட்டிற்கு வரும் என்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒவிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்தார் இந்தியா இஸ்ரேல் இடையே மருத்துவ சேவைகள் மற்றும் மருந்துகள் தொடர்பாக இருதரப்பு ஒத்துழைப்பிற்கான ஒப்பந்தமும் இன்று கையெழுத்தானது தொலைத்தொடர்புத் துறையில் பிரிட்டனுடன் ஒத்துழைப்பதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகி உள்ளது மருந்து பொருட்கள் வரன்முறை படுத்துதலிலும் இருநாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பெங்களூருவில் உள்ள இந்திய வாளியல் பௌதீக கல்விக் கழகத்திற்கும் ஸ்பெயின் நாட்டின் வாளியல் பௌதீக கழகத்திற்கும் இடையே அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பிற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகி உள்ளது

மத்திய மாநில அரசுகள் இணைந்து மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை டி டி ஹெச் கட்டணம் இல்லா அலைவரிசைகளில் ஒளிபரப்ப பிரசார் பாரதி இன்று வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தத்தை செய்துள்ளது

கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்கள் உட்பட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ளவர்கள் தங்களது கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தரமான டி டி ஹெச் ஒளிபரப்பில் கண்டு பயன் பெறலாம்

நாட்டின் கடைகோடியில் உள்ள மாணவனுக்கும் தரமான கல்வியய உறுதி செய்யவும் அறிவாற்றல் திறனை வளர்த்துக் கொள்ளவும் இந்தத் கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வரப்பிரசாதமாக அமையும் அனைவருக்கும் கல்வி என்ற அரசின் இலக்கை எட்டுவதற்கும் இந்த வரவாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தம் வழிவகுக்கும் குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே ரசாயன தொழில்சாலையில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் ஒன்பது தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் பத்துக்கும் மேற்பட்டோர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த தொழிற்சாலைக்கு அருகில் இருந்த குடோளில் வைக்கப்பட்டிருந்த துணிகள் மற்றும் அவற்றை பேக்கிங் செய்வதற்கான பொருட்களும் சரிந்து விழுந்து சேதம் ஏற்பட்டது

நகராட்சி மருத்துவமனையில் தீக்காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டுள்ள இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது அகமதாபாத் காவல்துறையும் தடய அறிவியல் துறையும் சும்பவ இடத்தில் புலனாய்வு பணிகளை மேற்கொண்டுள்ளனர் அகமதாபாத் ரசாயன தொழிற்சாலை தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உரிய நிவாரணம் மற்றும் உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வும் இந்த தீ விபத்து சும்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைந்து நலம் பெற தாம் பிராத்தனை செய்வதாகவும் டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக குஜராத் முதலமைச்சர் திரு விஜய் ருபானி தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மாநில அரசு தலா நான்கு வட்சும் ரூபாய் இழப்பீடாக வழங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார்

அரக்கோணத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்புப்படையின் முகாம் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கோவிட் நல மையத்தை மத்திய குகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் காணொலிக் காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார் இந்த மையத்தில் உயிர்காக்கும் கருவிகளின் உதவியுடன் சிறப்பு சிகிச்சை அளிப்பதற்கான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்

இதில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் கடிதம் மூலம் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்தக் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவின் அடிப்படையில் அந்தந்த பள்ளிகளை திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது

இந்த நோய் தொற்றுப் பரவலை கட்டுப்படுவதற்காக கூடுதலாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வடகிழக்கு பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் ஆள்லைள் பட்டா வழங்குவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது

இன்று வெளியிட்டுள்ள காணொலிப் பதிவில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார்